ப சிதம்பரம் இன்று சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜா்படுத்தப்பட்டாள்

அரசுமுறைப் பயணமாக இன்று புதுதில்லியில் இருந்து புறப்பட்டு சென்றார்

உலக இடையேயான முதலாவது போட்டி இன்று தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் ஐ என் எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் புதுதில்லியில் நேற்று இரவு கைது செய்யப்பட்ட முன்னாள் மத்திய நிதி அமைச்ச் திரு ப சிதம்பரம் இன்று பிற்பகல் வாக்கில் சிபிஐ சிறப்பு நீதிபதி திரு அஜய்குமா் குன் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார் திரு சிதம்பரத்தை ஐந்து நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கக்கோரி சிபிஐ தாக்கல் செய்துள்ள மனு மீதான தீர்ப்பு இன்று மாலை அறிவிக்கப்படும் என்று நீதிபதி தெரிவித்தார் முள்ளதாக இவ்வழக்கில் வாதாடிய சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் திரு துஷார் மேத்தா திரு சிதம்பரம் வழக்கு விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என்று குறிப்பிட்டா் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் விரைவில் அவருடைய பெயர் குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்படும் என்று சிபிஐ வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் கூறினார் திரு சிதம்பரம் சாா்பில் மூத்த வழக்கறிஞர் திரு கபில் சிபல் வாதாடினார் திரு சிதம்பரம் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போதெல்லாம் சிபிஐ முன்பு ஆஜராகி கேள்விகளுக்கு பதில் அளித்துள்ளார் என்று அவர் கூறினார் முன்னாள் மத்திய அமைச்சள் திரு ப சிதம்பத்தின் கைது நடவடிக்கை அரசியல் பழிவாங்கும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் குற்றம்சாட்டியுள்ளது இன்று புதுதில்லியில் அக்கட்சியின் செய்தி தொடர்பாள திரு ரன்தீப் சுர்ஜிவாலா செய்தியாளர்களிடம் பேசினாா் சிபிஐ மற்றும் அமலாக்கப் பிரிவுகளை பழிவாங்கும் காரணங்களுக்காக மத்திய அரசு தவறாக பயன்படுத்துவதாகவும் அவர் குறை கூறினார் தவறான குற்றச்சாட்டுக்களின் பேரில் திரு சிதம்பரம் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் எதிர்க்கட்சிகளின் குரலை ஒடுக்கும் வகையில் மத்திய அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாகவும் திரு ரன்தீப் சுர்ஜிவாலா தெரிவித்தார் இதற்கிடையே திரு சிதம்பரத்தின் கைது நடவடிக்கையை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் காங்கிரஸ் கட்சியினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திரு சிதம்பரம் சிபிஐ யால் கைது செய்யப்பட்டிருப்பது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம்சாட்டியுள்ளாா் ஊழல் குற்றச்சாட்டுக்கள் தொடர்பாக திரு சிதம்பரம் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இது தமிழகத்திற்கு தலைக்குனிவை ஏற்படுத்தியிருப்பதாகவும் சட்ட அமைச்சர் திரு சி வி சண்முகம் கூறியுள்ளார் இன்று விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுக்களுக்கு திரு சிதம்பரம் உள்ளாகியிருப்பதாகத் தெரிவித்தாா் திரு ப சிதம்பரம் கைது செய்யப்பட்டுள்ளதில் எந்தவித பழிவாங்கும் நோக்கமும் இல்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தர்ராஜன் கூறியுள்ளார் இன்று தஞ்சாவூரில் செய்தியாள்களிடம் பேசிய அவர் திரு சிதம்பரம் மீதான குற்றச்சாட்டு தொடர்பாக ஏற்கனவே விசாரணை நடைபெற்று வருவதாகக் கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் பஹ்ரைன் நாடுகளுக்கு அரசுமுறைப் பயணமாக இன்று புதுதில்லியில் இருந்து புறப்பட்டு சென்றாா் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மூன்று நாடுகளுடனான உறவை மேலும் வலுப்படுத்த இந்த பயணம் உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார் பிரான்ஸில் அந்நாட்டு அதிபர் மற்றும் பிரதமருடன் தாம் பேச்சு நடத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அந்நாட்டில் வசிக்கும் இந்திய வம்சவழியினருடன் தாம் கலந்துரையாட உள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார் பிரான்சில் ஏர்இன்டியா விமானம் விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்த இந்தியர்களின் நினைவாக ஏற்படுத்தப்பட்டுள்ள நினைவகத்தையும் திறந்து வைக்க உள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்

இதனை தொடர்ந்து பஹ்ரைன் செல்ல உள்ளதாகவும் இந்திய பிரதமர் அந்நாட்டுக்கு செல்வது இதுவே முதல்முறை என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அந்நாட்டு தலைவர்களுடனும் விரிவாக பேச்சு நடத்த இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பஹ்ரைன் நாட்டின் மணாமாவில் உள்ள புதப்பிக்கப்பட்ட ஸ்ரீநாத் கோவிலையும் பிரதம் திறந்து வைக்கிறார் சித்தா உட்பட பாரம்பரிய மருத்துவ முறைகளை ஊக்குவிக்க அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று ஆயுஷ் துறை அமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார் சித்த மருத்துவத்தின் உட்பிரிவான வா்மக்கலையின் வரலாறு குறித்த இரண்டு நாள் தேசிய கருத்தரங்கை இன்று சென்னையில் தொடங்கி வைத்து அவர் பேசினார் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் உலகின் மிகப்பெரிய மருத்துவக் காப்பீட்டுத் திட்டத்தில் பாரம்பரிய மருத்துவ முறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார்

இந்த மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தில் புதிய மருந்து பிரிவு தொடங்குவது குறித்து பரிசீலித்து வருவதாகவும் அமைச்சர் கூறினார் ஆண்டுதோறும் எட்டு லட்சம் பேர் இந்த சித்த மருத்துவமனைக்கு வருகை புரிவதாகவும் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் குறிப்பிட்டார்

இன்று சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனைத் தெரிவித்தார்

இஸ்ரோ தலைவர் டாக்டர் சிவனுக்கு முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனினாமி டாக்டர் அப்துல் கவாம் நினைவு விருதை இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் வழங்கினார்

சென்னை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனை ஒட்டி துணை முதலமைச்சர் திரு ஒ பள்ளீர் செல்வம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் மகளிருக்கு மிகவும் பாதுகாப்பான நகரமாக சென்னை திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் வெளிநாட்டவர்கள் மருத்துவ சிகிச்சைக்காக அதிக அளவு வருகை புரியும் நகரமாக சென்னை திகழ்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார் யுனேஸ்கோவின் படைப்பாக்க நகரங்கள் பட்டியலில் இடம் பெற்று உலக அரங்கில் சென்னை நம்மை பெருமைப்படுத்தியுள்ளதாகவும் திரு பன்னீர் செல்வம் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் விவசாயிகளின் வளர்ச்சிக்கு தமிழக அரசு என்றும் உறுதுணையாக இருக்கும் என்று மாநில அமைச்ச் திரு கே சி வீரமணி தெரிவித்துள்ளார்

ஜம்மு கஷ்மீரில் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் அரசியல் கட்சித் தலைவர்களை விடுவிக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசுக்கு எதிரான திமுக தலைமையில் எதிர்க்கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று புதுதில்லியில் ஆர்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காங்கிரஸ் திரிணமூல் காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர் சா்வதேச ஆணழகன் போட்டிகளில் தங்கப்பதக்கங்களை வென்று மத்திய அரசின் அர்ஜுனா விருது பெற்றுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த பாஸ்கரனுக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று வாழ்த்து தெரிவித்துள்ளார்

உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெஸ்ட் இண்டஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது போட்டி இன்று தொடங்குகிறது

பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் கால் இறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்கள் இன்று உலக நடைபெறுகின்றன சுவிட்சா்லாந்தின் பேசிலில் நடைபெறவுள்ள இப்போட்டியின் ஆடவா் ஒற்றையா் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் பிரனாய் சாய் பிரனீத் ஆகியோா் பங்கேற்கின்றனா் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பி வி சிந்து மற்றும் சாய்னா நேவால் பங்கேற்கின்றனர்